என்று பிரதமர் திரு நரேந்திரமோடி கூறியுள்ளார் இந்த நோப் தொற்று பரவாமல் தடுப்பதற்கான பணிகளுக்கு பொதுமக்கள் தாராளமாக நன்கொடை வழங்குமாறு முதலமைச்ச் திரு எடப்பாடி பழனிசாமி கேட்டுக் கொண்டுள்ளார் மருத்துவத் துறை பணி நியமன ஆணைகளைப் பெற்றுள்ளோா் மூன்று தினங்களுக்குள் பணியில் சேருமாறும் முதலமைச்சர் அறிவுறுத்தியுள்ளார்

கடன்களுக்கான மாத தவணையை மூன்று மாதங்களுக்கு ஒத்தி வைக்க ரிச்வ் வங்கி அனுமதி அளித்துள்ளது

நரேந்திரமோடி முதலமைச்சா் திரு எடப்பாடி பழனிசாமியை தொலைபேசி மூலம் தொடர்பு கொண்டு பேசினார் இது தொடர்பாக மாநில அரசு மேற்கொண்டு வரும் தொடர் நடவடிக்கை குறித்து முதலமைச்சர் விரிவாக எடுத்துரைத்தார் ஊரடங்கு உத்தரவினை பொதுமக்கள் முழுமையாக கடைபிடிக்க வேண்டுமென்றும் இதனை அரசு உறுதி செய்ய வேண்டுமென்றும் பிரதமர் அறிவுறுத்தினார் பொதுமக்களுக்கு தடையின்றி அத்தியாவசியப் பொருட்கள் கிடைப்பதற்கு தேவையான நடவடிக்கைகள் எடுக்க வேண்டுமென்றும் பிரதமர் கேட்டுக் கொண்டார் பொதுமக்கள் தங்களை தனிமைப்படுத்திக் கொள்வதை உறுதி செய்ய வேண்டுமென்றும் திரு நரேந்திரமோடி வலியுறுத்தினார் இந்த ஆலோசனைகள் அனைத்தும் மாநிலத்தில் முழுமையாக செயல்படுத்தப்பட்டு வருவதாக திரு எடப்பாடி பழனிசாமி பிரதமரிடம் தெரிவித்தார் மாநிலத்தில் ஊரடங்கு உத்தரவின் செயலாக்கம் குறித்து முதலமைச்சா் இரண்டாவது நாளாக இன்றும் சென்னையில் அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்தினார் மருத்துவத் துறையில் காலியாக உள்ள பணியிடங்களை உடனடியாக நிரப்புமாறு அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளதாக முதலமைச்சர் கூறியுள்ளார்

இந்த நோய்த்தொற்று தடுப்புப் பணிகளுக்கு பொதுமக்கள் தாராளமாக நன்கொடை வழங்குமாறு திரு எடப்பாடி பழனிசாமி கேட்டுக் கொண்டுள்ளார் முதலமைச்சா் பொது நிவாரண நிதிக்கு பத்து லட்சம் ரூபாய்க்கு மேல் நிதி உதவி வழங்கும் நபர்கள் மற்றும் நிறுவனங்களின் பெயர் பத்திரிகைகளில் வெளியிடப்படும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார் ஏழை எளிய மக்களுக்கு உதவ பொதுமக்கள் தங்கள் பங்களிப்பினை அளிக்க வேண்டுமென்றும் அவர் கேட்டுக் கொண்டுள்ளார்

இன்று மட்டும் ஆறு பேருக்கு இந்த நோய் உறுதி செய்யப்பட்டுள்ளது மதுரை ஈரோடு சென்னை ஆகிய இடங்களில் தலா இரண்டு பேருக்கு இந்த நோய்தொற்று இருப்பது உறுதிபடுத்தப்பட்டுள்ளது இதில் சென்னையச் சேர்ந்த ஒருவர் அரியலூர் அரசு மருத்தவமனையில் தனிமைப்படுத்தப்பட்ட சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ளார்

ரெப்போ வட்டி வீதத்தை நான்கு புள்ளி நான்காக குறைப்பது என்று அறிவிக்கப்பட்டுள்ளது ரிவர்ஸ் ரெப்போ வட்டி வீதமும் நான்கு சதவீதத்திற்கு குறைக்கப்பட்டுள்ளது கடன்கள் மீதான மாதாந்திர தவணையை மூன்று மாதங்களுக்கு ஒத்தி வைக்க அனுமதி அளிக்கப்படும் என்றும் ரிச்வ் வங்கி கவர்னா் திரு சக்தி காந்ததாஸ் தெரிவித்தாா் தனியார் வங்கிகளில் செய்யப்பட்டள்ள டெபாஸிட்கள் குறித்து பொதுமக்கள் கவலைப்பட தேவையில்லை என்றும் அவர் கூறினார் பணவீக்கம் கட்டுக்குள் இருக்கும் என்றும் அவர் நம்பிக்கை தெரிவித்தார்

ரிசர்வ் வங்கியின் இந்த நடவடிக்கைகளை பிரதமர் திரு நரேநதிரமோடி வரவேற்றுள்ளார் நடுத்தர மக்கள் மற்றும் தொழில் துறையினருக்கு இந்த நடவடிக்கைகள் உதவிகரமாக இருக்கும் என்று அவர் கூறியுள்ளார் மத்திய நிதி அமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் ரிசர்வ் வங்கியின் இந்த அறிவிக்கை வரவேற்றுள்ளார் கடனுக்கான தவணைத் தொகை மூன்று மாதத்திற்கு ஒத்தி வைத்திருப்பது வரவேற்கத்தக்கது என்று அவர் கூறியுள்ளார்

இந்த நோய்த்தொற்று பரவாமல் தடுப்பதற்காக சுகாதாரத்துறையினர் மேற்கொண்டுவரும் நடவடிக்கைகளுக்கு குடியரசுத் தலைவர் பாராட்டு தெரிவித்தார்

தருமபுரி மாவட்டத்தைச் சேர்ந்த இந்த லாரி ஒட்டுநர்கள் பல்வேறு பொருட்களை ஏற்றிக் கொண்டு ஹைதராபாத் சென்றிருந்த நிலையில் ஊரடங்கு உத்தரவு அமல்படுத்தப்பட்டது இதனை அடுத்து கடந்த இரண்டு நாட்களாக அவர்கள் தவித்து வந்த தகவலை அறிந்த தெலங்கானா ஆளுநா் திருமதி தமிழிசை சௌந்தா்ராஜன் அவா்களை தருமபுரிக்கு பாதுகாப்பாக அனுப்பி வைத்தாா் இன்று காலை தருமபுரி வந்தடைந்த அவர்கள் உரிய உடல் பரிசோதனைக்குப் பின்னர் வீட்டிற்கு அனுப்பி வைக்கப்பட்டனர்

சுய தனிமைப்படுத்துதில் சிறைவாசம் அல்ல என்றும் கோவிட் தொற்றிலிருந்து விடுதலை பெறுவதற்கான நடவடிக்கை என்றும் சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி திரு ஏ பி சாஹி கூறியுள்ளா் இது தொடர்பாக பொதுமக்களுக்கு எழுதியுள்ள கடிதத்தில் அவர் இதனைத் தெரிவித்துள்ளார் கோவிட் அச்சுறுத்தலிலிருந்து மீண்டு வருவதற்கு நாம் அளைவரும் உறுதியேற்றுக் கொள்வோம் என்றும் அவர் அதில் குறிப்பிட்டுள்ளார் கனவில்கூட நினைத்தப் பார்க்க முடியாத சவாலான சூழ்நிலையை தற்போது நாம் எதிர்கொண்டிருக்கிறோம் என்றும் இதை தைரியமாக எதிர்கொள்ள வேண்டுமென்றும் அவர் கூறியுள்ளார் சமூக இடைவெளியை போதிப்பதோடு நிறுத்தாமல் அனைவரும் உண்மையாக கடைபிடிக்க வேண்டுமென்றும் திரு ஏ பி சாஹி வலியுறுத்தியுள்ளார்

இன்று சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் மத்திய மாநில அரசுகள் மேற்கொள்ளும் நடவடிக்கைகளுக்கு பொதுமக்கள் முழுமையாக ஒத்துழைப்பு அளிக்க வேண்டுமென்று கேட்டுக் கொண்டார் பொதுமக்களின் பங்களிப்பின்றி இந்த நோய் தொற்று பரவலை தடுக்க இயலாது என்றும் அவர் கூறினார் இதனை கருத்தில் கொண்டு நாட்டிற்கு சேவை செய்யும் வாய்ப்பாக கருதி பொதுமக்கள் அனைவரும் தங்களைத் தாங்களே தனிமைப்படுத்திக் கொண்டு அரசுக்கு உதவிட வேண்டுமென்று வலியுறுத்தினார் ஊரடங்கின்போது அத்தியாவசியப் பொருட்கள் சீராக கிடைப்பதை உறுதி செய்வதற்காக எடுக்கப்பட்ட நடவடிக்கைகளையும் அமைச்சர் பட்டியலிட்டார் விளை பொருட்களை விற்பனைக் கூடங்களில் சேமித்து வைப்பதற்கு தேவையான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதாக மாநில அரசு கூறியுள்ளது சம்பந்தப்பட்ட கிராம நிர்வாக அலுவல்களிடமிருந்து உரிய சான்றினை பெற்று விளைப் பொருட்களை எடுத்துக் செல்லலாம் என்று மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது

இன்று சென்னையில் இது தொடர்பான பணிகளை ஆய்வு செய்த பின்னர் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார் சென்னை மாநகராட்சிக்கு உட்பட்ட பகுதிகள் முழுவதும் கிரிமி நாசிநி தெளிக்க திட்டமிடப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் கூறினார் இதற்கான பணிகள் தற்போது நடைபெற்று வருவதாகவும் அமைச்சள் தெரிவித்தாள் தமிழக மக்கள் பாதுகாப்பாக இருக்கவும் அவர்களுக்கு அனைத்து அத்தியாவசியப் பொருட்களும் தங்கு தடையின்றி கிடைப்பதற்கும் மாநில அரசு சில கட்டுப்பாடுகளுடன் நடவடிக்கைகளை எடுத்து வருவதாக அமைச்சா் திரு சேவூர் ராமச்சந்திரன் இன்று திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி நகராட்சி காய்கறி அங்காடியை நேரடியாக ஆய்வு மேற்கொண்ட அவர் வைரஸ் தொடர்பாக மக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தினார் கொரோனா தொற்றிலிருந்து மக்களை பாதுகாக்க அரசு எடுத்து வரும் நடவடிக்கைகளுக்கு ஒத்துழைப்பு அளிக்க வேண்டுமென்றும் அவர் கேட்டுக் கொண்டார்

இன்று கரூரில் அத்தியாவசியப் பொருட்களின் விநியோகம் குறித்து ஆய்வு மேற்கொண்ட பின் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார் இந்த நோய் தொற்று பரவமல் தடுப்பதற்காக மாநில அரசு மேற்கொண்டு வரும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளையும் அவர் பட்டியலிட்டார் அத்தியாவசியப் பொருட்களின் சீரான விநியோகத்தை மாநில அரசு உறுதி செய்யும் என்றும் அமைச்சர் கூறினார்

தனிமைப்படுத்தப்பட்ட நபர்களும் அவர்களது குடும்பத்தினரும் குறிப்பிட்ட நாட்களுக்கு வெளியே வர வேண்டாம் என்றும் அமைச்சர் கேட்டுக் கொண்டார்

அத்தியாவசியப் பொருட்களை வாங்கும் பொதுமக்கள் அரசு அறிவுறுத்திய இடைவெளியை கடைபிடிக்குமாறும் அமைச்சர் கேட்டுக் கொண்டார்

நான்கு சக்கர வாகனங்கள் நான்கும் ஒரு ஆட்டோவும் பறிமுதல் செய்யப்பட்டன திண்டுக்கல் மாவட்டம் தானார்பட்டி ஊராட்சி ஒன்றிய பகுதிகளில் மேற்கொள்ளப்பட்டு வரும் நோய்த்தொற்று தடுப்புப் பணிகளை ஆட்சியர் திருமதி விஜயலஷ்மி பார்வையிட்டார்